முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆய்வு நடத்தினார்

குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் சைபிரஸ் தலைநகா் நிகோஸியாவில் அந்நாட்டு அதிபர் திரு நிகோஸ் அனஸ்தேஸியேட்ஸ் சை சந்தித்து பேசினார் இரு தலைவா்களின் சந்திப்பை தொடா்ந்து இருநாட்டுக் குழுக்கள் விரிவாள பேச்சுக்கள் நடத்தின அதைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னா் திரு ராம்நாத் கோவிந்த் சைபிரஸ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் சிறப்புக் கூட்டத்தில் உரையாற்றினார் இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி சுகாதாரம் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த வாய்ப்புக்கள் இருப்பதாகவும் குடியரசுத்தலைவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் வணிக நடைமுறைகளை ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் கூறினாா்

அண்டை மாநிலமான கேரளாவில் எலிக்காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகல் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதை தடுப்பதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்ககைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அம்மாவட்ட ஆட்சியா் திருமதி சில்பா பிரபாகா் சதிஷ் கூறியிருக்கிறாா்

வாக்கு ஒப்புகைச்சீட்டு எந்திரத்துடன் கூடிய கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாங்க இந்த நிதி அவசியம் என்று ஆணையம் அண்மயில் அளித்த அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது

திண்டுக்கல் கோயம்புத்தூர் விழுப்புரம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் வளர்சித் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வு நடத்தினார் இம்மாவட்டங்களில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் குடிநீர்த் திட்டப்பணிகள் குடிமராமத்து திட்டப்பணிகள் உள்ளிட்ட வளா்ச்சித் திட்டப் பணிகள் சியான முறையிலும் விரைவாகவும் சென்றடைகிறதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றம் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் காவிரி டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றுசேர மாநில அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று திருச்சி அருகே முக்கொம்பு அணையில் ஏற்பட்ட உடைப்பை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார் அரசின் அலட்சியத்தால் அணையில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் குற்றம்சாட்டினார் அதனை சரி செய்யும் பணி வேகப்படுத்தப்பட வேண்டுமென்று அவர் தெரிவித்தார்

அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் விலைபோக மாட்டார்கள் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பள்ளீர்செல்வம் கூறியிருக்கிறார் காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேட்டூர் அணை நிரம்பி உபரிநீர் கடலில் கலப்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் நிகழ்வாக உள்ளது என்று குறிப்பிட்டார்

சென்னையில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவர் இது செதொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டுமென்று வலியுறுத்தினார் சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று நிராகரித்தது

அதளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு கே கே சசீதரன் திரு ஆர் சுப்ரமணியன் ஆகியோர் அடங்கிய அம்வு போராட்டம் நடத்துவதற்கென்றே சென்னை விருந்தினா் மாளிகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வள்ளுவர்கோட்டம் போன்றவற்றுக்கு அருகே தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் முன் வைக்கப்பட்ட வாதத்தை ஏற்பதாக தெரிவித்தது எனவே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த அனுமதிக்க இயலாது என்று நீதிபதிகள் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டனர்

இதனால் நிலங்களின் தன்மை சமநிலை இழக்காமல் போதிய ஊட்டத்துடன் திகழ்வது உறுதி செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தனசேகரன் தெரிவிக்கிறார்

கிருஷ்ணபகவான் அவதரித்த ஜன்மாஷ்டமி இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது

இந்நாளையொட்டி கன்னியாகுமி மாவட்டம் நாகர்கோவிலில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கிருஷ்ணா் ராதை உள்ளிட்ட தெய்வங்களின் வேடமணிந்த கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலம் நடைபெற்றது ஜன்மாஷ்டமியையொட்டி குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் பிறந்த தினமான இம்மாதம் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி துறைமுகத்தை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் பிரசித்திபெற்ற பிள்ளையாா்பட்டி கற்பக விநாயகா் கோவிலில் விநாயகா் சதர்த்தி திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது